வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

போக்குவரத்து சேவையும் தொடங்கியது

புதிய தேசிய கல்விக் கொள்கையை இறுதி செய்வதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முக்கியப் பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை தொட்பான ஆளுநர்கள் மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அவர் புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் திறந்த மனதுடன் ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்றார் ஆசிரியர்கள் பெற்றோர் மாணவர்களின் பங்களிப்புடன் கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமே அது மிகுந்த பயனுடையதாக அமையும் என்றும் அவா் குறிப்பிட்டாா் கல்விக் கொள்கை தொடர்பாக விரிவான விவாதங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தற்போதைய சூழலில் இது மிகவும் அவசியமானது என்றும் அவர் தெரிவித்தார் வருங்கால சந்ததியினர் படிப்பதைவிட கற்றுக் கொள்வதற்கு கல்விக் கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் ஒவ்வொரு மாணவரையும் மிகவும் திறமையானவர்களாக கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அவர்களது விருப்பத்திற்கேற்ப கற்கும் சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் உலக அளவில் நமது மாணவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக உருவாக்கவும் எதிர்கால மாணவர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்வற்கும் இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதம்ர் குறிப்பிட்டார் நாட்டின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கல்விக் கொள்கை மற்றம் கல்வி முறை மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி இந்திய இளைஞர்களை வேலைவாய்ப்பு தொடர்பான சவால்களுக்குத் தயார்படுத்த உதவும் என்றும் கூறியுள்ளார் இந்த மாநாட்டில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரு

கல்வி முறையில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பது சரிபார்த்தல் நடைமுறைகளுக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை செயலாக்கம் குறித்து மாநில ஆளுநர்கள் அந்தந்த மாநிலங்களில் இணையவழி கருத்தரங்குகளை நடத்தமாறும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும் என உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கேபி அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதிய ்கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை ஏற்களவே வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் எதிர்காலத்திலும் இதனை தொடர்ந்து பின்பற்ற மாநில அரசு முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள தேசிய தேர்வு முகமையால் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்ற அம்சம் கிராமப்புற மாணவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதோடு கமையாகவும் அமைந்துவிடும் என்பதால் தமிழகத்திற்கு இது ஒத்துவராது என்றும் அவர் கூறியுள்ளார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்கும் விவகாரத்தில் மாநிலத்தில் தற்போது பின்பற்றப்படும் முறையே தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்

திருவள்ளுரில் இன்று அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வழங்கினார்

பிற மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட நல்லாசிரியாகளுக்கு அமைச்சா்கள் மற்றும் ஆட்சியா்கள் விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் இதனிடையே தேசிய நல்லாசிரியர் விருதபெற்ற சென்னையைச் சேர்ந்த தலைமை ஆசிரியை திருமதி ஏஸ்வதியும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர் திரு திலிப்பும் முதலமைச்சரை இன்று நேரில் சந்தித்து விருது மற்றும் பதக்கங்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர்

இந்த கொள்கையில் தொழில் தொடங்க முன் வருபவர்களுக்கு பல்வேறு சிறப்புச் சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன

மின்னு நிறுவனங்களில் முதல் முறையாக பணியமாத்தப்படும் பணியாளாகளுக்கு ஆறு மாதங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வீதமும் பெண் ஊழியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதமும் பயிற்சி மானியமாக வழங்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மின்சார வரி விலக்கு அளிக்கப்படும் துளியார் துறையுடன் இணைந்து திறன் மற்றும் பயிற்சி மையம் நிறுவப்பட்டு ஒரு லட்சத்திற்கும் கூடுதானவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் தொழிலகங்களில் பணி புரிவோருக்கு குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஊதிய குறைதீர்க்கும் குழு ஊதிய முரண்பாடுகள் தொடர்பான தங்களது அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு

பள்ளீர்செல்வத்திடம் இன்று சமர்ப்பித்தது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊதிய குறைதீர்க்கும் குழுவின் தலைவரான தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு

முருகேசன் மற்றும் குழுவின் உறுப்பினர்கள் துணை முதலமைச்சரிடம் இதனை அளித்தனர் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவா்களுக்கான செமஸ்டர் அரியா்ஸ் தேர்வுகள் தொடர்பாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்திடமிருந்து தமிழக அரகக்கு எந்த கடிதழும் வரவில்லை என்று உயாகல்வித்துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளாா் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்கலைக் கழக மானியக்குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்பக் கல்விக் குழும வழிகாட்டுதல்களை அரசு பின்பற்றும் என்றார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் தகுதியுள்ள அனைத்து விவளயிகளுக்கும் பயிா்க்கடன் வழங்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாக வேளாண்துறை அமைக்கா் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடைப்பகுதி வரை சென்றடைந்துள்ளதாகக் கூறினார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூரில் செய்தியாளர்கள்டம் பேசிய அவர் ஆசிரியர் பற்றாக்குறையைப் போக்கவும் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை விரைவில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றார்

விமான நிலையம் முதல் வண்ணாரப்பேட்டை வரையுள்ள ஒரு வழித்தடத்தில் மட்டும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது இதனை தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு

சும்பத் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் பயணம் செய்ய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

மதுரையிலிருந்து இன்று காலை சென்ளை புறப்பட்ட சிறப்பு ரயிலில் பயணம் செய்த பயணிகள் கிருமி நாசினி மூலம் கைகளை சுத்தப்படுத்தியதுடன் உடல் வெப்ப பரிசோதளைகளுக்குப் பிறகே அனுமதிக்கப்பட்டனர் ரயில் போக்குவரத்து தொடங்கியிருப்பது தங்களது பணிகளை வழக்கம்போல் மேற்கொள்ள உதவியாக இருக்கும் என பயணிகள் தெரிவித்துள்ளனர்

இதேபோன்று மாவட்டங்களுக்கு இடையிலான பேருந்து சேவையும் இன்று தொடங்கியது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று முதல் மீண்டும் நேரடி வழக்கு விசாரணை தொடங்கியது

தொற்று பரவலை தடுக்கும் விதமாக வழக்கறிஞர்கள் கறப்பு நிற கோட் மற்றும் அங்கி அணியத் தேவையில்லை என்றும் வெள்ளைச் சுட்டையுடன் கழுத்துப் பட்டை மட்டும் அணிந்து வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தமிழக அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பேருந்துகளை இயக்கலாம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டம் மற்றும் வீடு கட்டும் திட்டங்களில் தமிழகத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் வலிபுறுத்தியுள்ளார் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சாளிக் தொழில்நுட்ப செயல்விளக்க வாகனத்தை இந்தியா இன்று வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது நாகப்பட்டிணம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்றிரவு நடைபெறுகிறது